மாவட்டங்களிலும் பிஜேபி யாத்திரை நடத்தி நதிகளில் அஸ்தி கரைப்பு நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவில் மீட்புப் பணிகள் பெருமளவு முடிந்துவிட்டன

தற்போது நிவாரண பணிகளில் கவனம் திரும்பியுள்ளது

தியாகத் திருநாளாம் பக்ரித் பண்டிகை இன்று நாடெங்கும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது

நீதிமன்றம் ஜாமின் வழங்க மறுத்துவிட்டது இனி விரிவான செய்திகள் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் அஸ்தியைக் கொண்ட கலசங்களுடன் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பிஜேபி யாத்திரை நடத்தி நதிகளில் அஸ்தி கரைப்பு நிகழ்ச்சிகளை நடத்த உள்ளது இதற்கான அஸ்தி கலசங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடியும் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷாவும் இன்று புதுதில்லியில் கட்சியின் மாநில தலைவர்களிடம் ஒப்படைத்தனர் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ராஜ்நாத்சிங் மத்திய அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அடல் பிகாரி வாஜ்பாயின் குடும்ப உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு பிஜேபி தலைவா் திருமதி தமிழிசை சௌந்தாராஜன் கலசத்தை பெற்றுக் கொண்டாா் பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு பொன் ராதாகிருஷ்ணன் தமிழகத்தில் முக்கியமான இடங்களில் அடல் பினாி வாஜ்பாயின் அஸ்தி கலசம் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்குப் பின் புனித நதிகளில் கரைக்கப்படும் என்றார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாஜ்பாயின் குடும்பத்தினர் அவரது அஸ்தியை ஹரித்வாரில் உள்ள கங்கை நதியில் கரைத்தனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவில் மீட்புப் பணிகள் பெருமளவு முடிந்துவிட்டன தற்போது நிவாரண பணிகளில் கவனம் திரும்பியுள்ளது மழ வெள்ளம் பாதித்த கேரளாவில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க நிலைமை உள்ளிப்பாக கண்கானிக்கப்பட்டு வருகிறது என்று மத்திய ககாதாரத் துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் திருமதி கே கே சைலஜாவுடன் தொடர்ந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நிலைமையை அறிந்து வருவதாகவும் அவர் கூறினார் கேரளாவின் நிவாரண பணிகள் குறித்து புதுதில்லியில் நேற்று அவர் உயர்நிலைக் குழுக் கூட்டத்தையும் நடத்தினார் வெள்ளத்திற்கு பிந்தைய தொற்று நோய் ஏற்பட்டிருப்பதாக இதுவரை தகவல் ஏதும் இல்லை என்றும் திரு நட்டா தெரிவித்தார் வெள்ளத்திற்கு பிறகு ஏற்படும் சுகாதாரப் பிரக்சினைகளை சமாளிப்பதில் கேரளாவுக்கு உதவியாக நோய் தடுப்புக்கான தேசிய மையம் சுகாதார ஆலோசனைகளை வழங்கியுள்ளது மழை வெள்ளம் காரணமாக ஆதார் அட்டையை இழந்திருப்பவர்கள் பதிவு செய்யும் மையங்களில் தங்களின் பெயரையும் பயோ மெட்ரிக் தகவலையும் தெரிவித்து ஆதார் அட்டைகளின் பிரதிகளை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது எமது செய்தியாளரிடம் இதனைத் தெரிவித்த தனித்துவ அடையாள அட்டை ஆணையத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு அஜய் பூஷன் பாண்டே இதேபோன்ற உத்தரவு கர்நாடகாவில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகக் கூறினார்

இந்த திட்டதை செயல்படுத்துவதில் உறுதியையும் ஆதரவையும் தெரிவிக்கும் மாநிலங்களில் மட்டுமே இத்திட்டம் செயல்படுத்தபடும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது இந்தத் திட்டத்தின் கீழ் மான்யம் வழங்குவதகு மாநில அரசுகளின் பங்களிப்புடன் சள்வதேச விமாள இணைப்பு நிதியம் என்ற தனியான நிதியத்தை உருவாக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து இணைப்புக்கான பயணப்பாதைகளை மாநில அரசுகள் அடையாளம் காணலாம் விமான சேவையில் ாடுபடுவோர் இந்த வழித்தடத்தில் உள்ள தேவையை மதிப்பீடு செய்து போக்குவரத்துக்கான திட்டங்களை சமர்ப்பிப்பார்கள் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படுவோரால் காவல்படையின் சிறப்பு அதிகாரி திரு பயஸ் அகமது ஷா சுட்டுக் கொல்லப்பட்டார் தெற்கு கஷ்மீரில் உள்ள குல்காம் மாவட்டம் சாஸ்ரிபோரா கிராமத்தில் அவரது வீட்டில் இன்று காலை இந்த சம்பவம் நடைபெற்றது இதற்கிடையே ஸ்ரீநகரில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஈத்காவில் பக்ரித் தொழுகை நடந்து முடிந்த பின் போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்புப் படையினருக்கும் இடையே மோதலும் கல்வீச்சு சும்பவமும் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அனந்தநாக் மாவட்டம் ஜங்வாத் மண்டி என்ற இடத்திலிருந்தும் இதேபோன்ற தகவல்கள் கிடைத்துள்ளன ஆம் ஆத்மி கட்சியிள் அமைப்பாளரும் தலைநகர் தில்லி பிரதேச முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு மேலும் ஒரு பின்னடைவாக திரு அஸிஷ் கேத்தாள் கட்சியிலிருந்து விலகப்போவதாக சூசகமாக தெரிவித்துள்ளார் தமது வழக்கறிஞர் தொழிலில் முழுமையாக கவளம் செலுத்தப்போவதாகவும் தீவிர அரசியலில் ஈடுபடப்போவதில்லை என்றும் அவர் தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஒருசில நாட்களுக்கு முன் சொந்த காரணங்களை குறிப்பிட்டு பத்திரிகைபாளராக இருந்து அரசியல்வாதியாக மாறிய அஷுதோஷ் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து விலகினார் இளைஞர்கள் வேலை தேடி கொண்டிருக்காமல் இளைஞர்களுக்கு வேலை வழங்கும் வகையில் தொழில் தொடங்குவதற்கு கடனுதவி செய்கின்ற மத்திய அரசின் முத்ரா திட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இளைய சமுதாயத்திற்கு நல்ல பயனை தந்துள்ளது

கடவுளின் கட்டளைக்கேற்ப தீர்க்கதரிசி ஹசரத் இப்ராஹிம் தமது ஒரே மகனை பலியிட விருப்பம் தெரிவித்ததன் நினைவாக ஈத் உல் அஜா கொண்டாடப்படுகிறது ஈத்கா களிலும் மசூதிகளிலும் சிறப்பு தொழுகைகள் நடைபெறுகின்றன தில்லியில் முக்கிய ஈத் தொழுகைகள் ஜும்மா மசூதியிலும் ஃபத்தேபுரி மசூதியிலும் ஷாகி ஈத்கா விலும் நடைபெறுகின்றன தில்லி ஜும்மா மசூதியில் நடைபெற்ற தொழுகையில் மத்திய அமைச்சா் திரு முக்தாா் அபாஸ் நக்வி பங்கேற்றார் ஈத் உல் அஜாவை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளனர் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நல்வாழ்த்துக்களைத் தெரிவிப்பதாக திரு ராம்நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் ஒன்று கலந்த சமூகத்தில் ஒற்றுமை மற்றும் சகோதரத்துவத்துக்காக ஒருங்கிணைந்து பாடுபட மக்கள் உறுதியேற்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் குடியரசு துணைத்தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் பக்ரித் பண்டிகை தியாக உணர்வையும் மக்களின் வாழ்க்கையில் கருணையையும் அடையாளப்படுத்துவதாகக் கூறியுள்ளார் அன்றாட செயல்களிலும் நடைமுறையிலும் உண்மை மற்றும் கருணை என்ற மாண்புகளை மனித குலத்துக்கு கொண்டு வருவதாக பக்ரித் பண்டிகை திகழ்கிறது என்றும் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் பிரதம் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் சமூகத்தில் கருணை மற்றும் சகோதரத்துவ உணா்வு ஆழப்படுவதற்கு இந்த பண்டிகை உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளாா் கருப்பு பணத்தை மாற்றியது பணப்பறிப்பு குற்றங்களுக்காக சென்ற வாரம் லண்டனில் கைது செய்யப்பட்ட நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமின் முக்கிய கூட்டாளியான ஜபீர் மோட்டி என்பவருக்கு இங்கிலாந்து நீதிமன்றம் ஜாமின் வழங்க மறுத்துவிட்டது ஜாமின் வழங்குவது தொடர்பான விசாரணையின் போது

கருப்பு பண மாற்ற சதிக்குற்றத்தில் ஈடுபட்டதாகவும் பயங்கரவாத குற்றங்களுடன் அவருக்கு தொடர்பு இருப்பதாகவும் போதை மருந்து கடத்தல் குற்றத்திலும் அவர் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் நீதிமன்றம் கூறியது இந்த விசாரணையின்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக செய்தி சேகிக்க ஊடகங்களை அனுமதிக்கக்கூடாது என்று ஜபீர் மோட்டியின் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திடம் கோரினர் ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிமன்றம் பிரிட்டனின் நீதிமுறை வெளிப்படையானது என்று கூறியது நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் நிர்வகிக்கும் குற்றச்செயல் மற்றும் பயங்கரவாத செயல்களுக்காள டி கம்பெனியில் மூத்த உறுப்பினராகவும் முக்கிய நபராகவும் விளங்குபவர் மோட்டி என கூறப்படுகிறது பல்வேறு போட்டித் தேர்வுக்கான பதிவுத் தேதிகள் மற்றும் கால அட்டவணையை தேசிய தேர்வுகள் முகமை அறிவித்துள்ளது

இந்த தோ்வு கணினி அடிப்படையில் நடத்தப்படும்